வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் திருத்த சட்டம் காரணமாக தற்போது நாட்டில் குடியுரிமை ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு எதிர்கட்சிகளின் பொய் பிரச்சாரமே காரணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் புதுவை முதலமைச்சர் திரு

ஆராதனை விழா நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் கொள்கை வேறுபாடுகளை பின் தள்ள வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார்

நம்நாட்டின் கலாச்சாரம் வரலாறு இசை ஆகியவற்றை பாதுகாக்க நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார் கல்வி போதனை தாய்மொழியிலேயே இருக்க வேண்டும் என்று கூறிய அவர் தாய் மொழி தான் நமது கலாச்சாரத்தை குழந்தைகளுக்கு வலுவுடன் எடுத்து சொல்லும் கருவியாகும் என்றார்

வெங்கையா நாயுடு முன்னதாக இன்று காலை திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் கலைக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய திரு வெங்கை நாயுடு இளைய தலைமுறையினர் கல்வியில் கவனம் செலுத்தி தங்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவியுறுத்தியுள்ளார் உலகமயமக்களால் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள திறன் மேம்பாடு அவசியம் என்று அவர் தெரிவித்தார் கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி பெற வேண்டியது மிகவும் அவசியம் என்ற அவர் இதன் மூலம் தான் அனைவருக்கும் சமமான வளர்ச்சியும் வாய்ப்பும் கிட்டும் என்றார் நம் நாட்டின் பழம்பெறும் கலாச்சாரத்தை பேணிக் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசுத் துணைத் தலைவர் தமது உரையில் வலியுறுத்தினார் திறன்மேம்பாடு அறிவுசார் மேம்பாடு போன்றவை தேவைப்படும் தருணத்தில் நம் நாட்டில் உள்ள ஏராளமான வாய்ப்புக்களை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் அவர் நீர்நிலைகள் வாழ்வின் ஆதாரம் என குறிப்பிட்ட குடியரசுத் துணைத் தலைவர் நதிகள் புணரமைப்பு மற்றும் இணைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் கூறினார் அமித் ஷா குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு காரணம் எதிர்கட்சிகளின் பொய் பிரச்சாரமே என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று அம்மாநில காவல்துறை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பேசிய அவர் குடியுரிமை திருத்த சட்டம் குடியுரிமை ஏற்படுத்துவதற்கு தானே அன்றி பரிபதற்காக அல்ல என்றார் அரசுக்கு எதிராக வேறு எந்தப் பிரச்சனையும் கிடைக்காததால் தான் எதிர்கட்கள் குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி தவறான தகவல்களை பரப்பி வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார் இந்த பொய்ப்பிரச்சாரம் காரணமாகத் தான் நாட்டில் குழப்பம் எற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி மக்களுக்கு புரிய வைக்க பாரதிய ஜனதா கட்சி தொண்டரகள் வீடுவீடாகச் செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இதற்கிடையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இது தொடர்பான அறிவிக்கையை மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் மத அடிப்படையில் தொந்தரவுக்கு உள்ளாகி இந்தியாவில் குடியேறிய சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்குவதே இச்சட்ட திருத்தத்தின் நோக்கமாகும்

உற்பத்தி துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி காரணமாகவே இது சாத்தியமானது என்று தேசிய புள்ளியியல் துறை கூறியுள்ளது

இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராணுவத்தை நவீன போர்முறைக்கு தயாராகும் வகையில் பயிற்சி அளிப்பதில் கவனம் செலுத்தப்படும் என்றார் எதிர்காலத்தில் சிக்கலான இணையதள அடிப்படையிலான தாக்குதல்களை சமாளிக்க இத்தைகய பயிற்சி அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் எந்த ஒரு சவாலையும் சமாளிக்க ராணுவம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார்

ராமதாஸ் தமிழ்நாட்டில் தோட்டக்கலை உற்பத்தியை அதிகரிக்க தனியாக பல்கலைக் கழகம் ஒன்றை தொடங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சிக்கு சாதாகமான பல அம்சங்கள் இருப்பதாகவும் அவற்றை ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்திக் கொள்ள தோட்டக்கலை பல்கலைக் கழகம் ஒன்று ஆரம்பிக்க வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ராமதாஸ் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் தேசிய அளவில் தோட்டக்கலை பொருட்கள் உற்பத்தியில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாகவும் தோட்டக்கலை கல்விக்கான கல்வி நிறுவனங்கள் பல தமிழகத்தில் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ள அவர் தோட்டக்கலை பல்கைலைக் கழகம் ஆரம்பிப்பதன் மூலம் பயிர்கள் விளைச்சலையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்க முடியும் என்று தமது அறிக்கையில் கூறியுள்ளார்

நாராயணசாமி உண்மைக்கு புறம்பான செய்திகளை அடிக்கடி வெளியிட்டு வருவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்ந்தால் அவர் ஒரு நாள் உண்மையை சொல்லும் போது அதை மக்கள் நம்பமாட்டார்கள் என அவர் கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு நாராயணசாமிக்கு எழுதியுள்ள திறந்த கடிதம் ஒன்றில் இதை தெரிவித்துள்ள துணைநிலை ஆளுநர் ஆளுநர் மாளிகை சிறப்பு அதிகாரியை மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்க தாம் முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளது புதுவை மக்களை திசை திருப்பவே என்று தெரிவித்துள்ளார் இது முற்றிலும் கற்பனையே என்று தெரிவித்துள்ள அவர் தாம் துணைநிலை ஆளுநராக நீடிக்கும் வரையில் தமக்கான சிறப்பு அதிகாரி வேறு பணிகளுக்கு மாற்றப்பட மாட்டார் என்று அவர் கூறியுள்ளார் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த தமக்கு அவரது சேவை அவசியம் என்று துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார் எனவே முதலமைச்சர் தவறான செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மாநில தேர்தல் ஆணையர் நியமனம் மற்றும் இலவச அரிசி வழங்குதல் ஆகிய பிரச்சனைகள் நீதிமன்ற பரிசீலனையில் உள்ளதால் முதலமைச்சர் அதற்கான தீர்ப்பு வரும் வரை அமைதி காக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமது திறந்தகடிதத்தில் கூறியுள்ளார் தனவேலு புதுவை அரசின் செயல்பாடுகளை பாகூர் தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு குறை கூறியுள்ளார் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சி மேலிடத்திற்கு அளிக்க குற்றச்சாட்டுகள் அடங்கிய பட்டியல் ஒன்றை ஊழல் தாம் தயாரித்துள்ளதாக கூறினார் தமது தொகுதி மக்களின் ஆதரவுடன் அரசுக்கு எதிரான தமது போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுவையில் நில அபகரிப்பு சம்பவங்கள் நடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் புதுவையில் சூதாட்ட விடுதிகளை ஆரம்பிப்பது கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார்

புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தும்

இதன் காரணமாக இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

தொழிற்சங்கம் புதுவையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான நலவாரியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில தொழிலாளர் முன்னேற்றச் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது இன்று நடைபெற்ற இச்சங்கத்தின் அவசர ஆலோசனைக் கூட்டம் இது குறித்து தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது

குடிநீர் இணைப்பு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அனுமதியின்றி ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள குடிநீர் இணைப்புகளை உடனடியாக முறைப்படுத்திக் கொள்ளுமாறு உள்ளாட்சித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது பொதுப்பணித்துறை நகராட்சி மற்றும் கொம்யுன்பஞ்சாயத்துகளின் அனுமதியின்றி ஏற்படுத்தப்பட்ட குடிதீர் இணைப்புகள் முறைப்படுத்திக் கொள்ளப்படா விட்டால் அவை முன்னறிவிப்பின்றி துண்டிக்கப்படும் எச்சரித்துள்ளது

நேரு யுவக்கேந்திரா நாட்டு நலப் பணித்திட்டம் போன்ற அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இவ்விழா ஒரே பாரதம் உண்ணத பாராதம் என்ற கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக திகழும் என்று மத்திய இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிட்ஜூ கூறியுள்ளார்

பயணிகள் பேருந்து ஒன்று லாரி மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டது

காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்

வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் குடியுரிமை திருத்த சட்டம் காரணமாக தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு எதிர்கட்சிகளின் பொய் பிரச்சாரமே காரணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி உண்மைக்கு புறம்பான செய்திகளை அடிக்கடி வெளியிட்டு வருவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி குற்றம் சாட்டியுள்ளார்